திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு

பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் முதற்கட்டமாக தொழிலதிபர்களுடன் இன்று ஆலோசனையை தொடங்கியுள்ளார்

பொருளாதாரத்தை மறு சீரமைத்து கட்டமைப்பை வலுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார்

சிப்காட் தொழில் பூங்காவின் புவியியல் தகவல் அமைப்பிற்கான புதிய இணையதளத்தையும் முதலமைச்சர் இன்று தொடங்கிவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக மருத்துவமனைகளில் ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அரசு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டம் டோர்தோர்வில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் இதன்படி மாண்ட்வியில் கடல்நீரை குடிநீராக்கும் மாபெரும் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

மேலும் விஹாகோட் பகுதியில் நாட்டின் பிரம்மாண்டமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

இதனை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் பாலைவன உற்சவ விழாவையும் பிரதமர் பார்வையிடுகிறார்

ஆண்டுதோறும் பட்ஜெட்டிற்கு முன்பு மத்திய நிதிமைச்சகம் தொழில் நிதிநிறுவனம் வர்த்தக நிறுவனம் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களுடன் ஆலோசனை கலந்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கையை தயார்செய்வது வழக்கம் இதன்படி தற்போது தொடங்கப்பட்டுள்ள ஆலோசனை கூட்டத்தில் நிதிதுறை செயலர் டாக்டர் ஏ

பாண்டே பொருளாதார விவகாரத்துறை செயலர் தருண் பஜாஜ் பொருளாதார ஆலோசகர் கே

பிரகாஷ் ஜவ்டேகர் கோவிட் தொற்றை இந்தியா சிறப்பாக கையாண்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் சர்வதேச கோவிட் வைரஸ் சிறு திரைப்பட விழாவில்இன்று உரையாற்றியஅவர் இந்த தொற்றை கடந்த ஜனவரி மாதமே கண்டறிந்து தொலைநோக்கு அடிப்படையில் அதனை கையாள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டதாக எடுத்துரைத்தார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி இன்று மதகுகளை திறந்து தண்ணீரை விடுவித்தார்

எக்காரணத்தைக் கொண்டும் தண்ணீர் நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் அதற்கேற்ப விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார்

இம்முகாம்களில் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு உள்ளிட்டவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர்

காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி தடுப்பணை உள்ளிட்ட சுற்றுலாப் பகுதிகளிலும் கோவிட் தடுப்பு விதிமுறைகளைப் பின்பற்றி சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர்

றீரங்கம் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா இன்றுமாலை திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்குகிறது

எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்றிரவு எழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை சிட்டி அணி ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது